அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலிய பிரதமரை கொண்டு தொடர்பு கொரோனா பெருந்தொற்றை சமாளிப்பதற்கான அந்நாட்டின் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார்

க ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சராக திரு

ரங்கசாமி ஆகியோர் இன்று பதவியேற்றுள்ளனர்

ரங்கசாமி கையெழுத்திட்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு

கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் சிகிச்சைக்கான மருந்துகள் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் சமமான அளவில் நியாயமான விலையில் கிடைப்பதை உறுதி செய்தல் அவசியம் என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர் இதுதொடர்பாக அறிவுசார் சொத்துரிமையின் வர்த்தக அம்சங்கள் பற்றிய டிரிப்ஸ் உடன்பாட்டில் விதிவிலக்கு கோர இந்தியாவும் தென்ஆப்பிரிக்காவும் இணைந்து மேற்கொண்டுள்ள முன் முயற்சிகளுக்கு பிரதமர் ஆஸ்திரேலியாவின் ஆதரவை நாடியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று மணிப்பூர் திரிபுரா சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இம்மாநிலங்களின் கொரோனா நிலவரங்கள் குறித்துப் பேசினார் இன்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு

க ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ரங்கசாமி ஆகியோருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் கொரோனா பரவல் காரணமாக குறைந்த எண்ணிக்கையில் சிலர் மட்டுமே இவ்விழாவில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருந்தனர் முதலில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறுவதாக இருந்த இவ்விழா பின்னர் ராஜ்நிவாசுக்கு மாற்றப்பட்டது

ரங்கசாமி இன்று பதவியேற்றுள்ளார்

ஆளுநர் மாளிகையில் பதவியேற்ற பின்னர் சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் திரு

கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் புதிய அமைச்சர்கள் விரைவில் பதவியேற்பார்கள் என்றும் மாநில பிஜேபி பொறுப்பாளர்கள் என்ஆர் காங்கிரசுடன் பேசி அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான தேதியை இறுதி செய்வார்கள் என்றும் கூறினார் முன்னதாக திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட பிஜேபி மத்திய தலைவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்றக் குழுவின் தலைவராக திரு நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கிடையே புதுச்சேரியின் ஏனாம் தொகுதியில் திரு ரங்கசாமிக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பாரதீய ஜனதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது முதலமைச்சர் திரு

க

பன்வாரிலால் புரோகித் பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் ஆளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் மூத்த பிஜேபி தலைவர் திரு

கணேசன் பாமக தலைவர் திரு

மணி உள்ளிட்டவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் திரு

க ஸ்டாலின் தமது தாயாரிடம் ஆசி பெற்றார் தொடர்ந்து அண்ணா பெரியார் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து பணிகளை தொடக்கிய திரு

க

அருண் கூறியுள்ளார் கொரோனா பரவலை தடுப்பதற்கான அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இதன்படி டெல்லி மகராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான ரெம்டெசிவிர் ஒதுக்கீடு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது ரெம்டெசிவிர் மருந்தின் தடையற்ற விநியோகத்தினால் கொரோனா பெருந்தொற்றை இன்னும் ஆழமான தீவிரத்துடன் எதிர்க்க ஏதுவாகும் என்று மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார்

வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கொரோனா உதவிப் பொருட்களை முன்னுரிமை அடிப்படையில் பகிர்ந்தளிக்கும் பணிகளில் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகள் மற்றும் நிபுணர் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் உதவிப் பொருட்கள் தேங்கியிருப்பதாக கூறப்படுவது உண்மையல்ல என்றும் அவர் தெரிவித்தார்